தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதம் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

சுகாதாரத்துறை அமைச்சா் டாக்டர் ஹர்ஷவர்தன் தெரிவித்துள்ளார்

கொண்டாடப்படுகிறது சா்வதேச கை கழுவும் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது

இனி விரிவான செய்திகள் மனழ வெள்ளத்தால் பாதிக்கட்பட்டுள்ள தெலங்கானா மற்றும் ஆந்திர மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் இது தொடர்பாக தெலங்கான முதலமைச்சர் திரு சந்திரசேகர ராவ் ஆந்திர முதலமைச்சர் திரு ஜெகன்மோகன் ரெட்டி ஆகியோரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பிரதமர் பேசினார் வெள்ளப் பாதிப்பு விவரங்களை கேட்டறிந்த பிரதமர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய உதவிகள் வழங்கப்படும் என்றார் இதற்கிடையே தெலங்கானா வில் ஏற்பட்டுள்ள பாதிப்பு குறித்து விவாதிப்பதற்காக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரசேகர ராவ் இன்று உயர்நிலை கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் மழை வெள்ள பாதிப்பு குறித்த சேதங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது இந்த கூட்டத்திற்குப் பின்னர் அம்மாநில அரசு மத்திய அரசிடம் அறிக்கை சமா்ப்பிக்க உள்ளது

இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக பிரதமர் தொடங்கி வைத்த மக்கள் பங்களிப்பு விழிப்புணர்வு இயக்கம் தொடர்பாக மத்திய அரசு மருத்துவமனைகளின் தலைவர்களுடன் நேற்று அவர் ஆலோசனை மேற்கொண்டு பேசினார் அடுத்த இரண்டரை மாதங்கள் பண்டிகை மற்றும் குளிர்காலம் இருப்பதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் இதன் காரணமாக இந்த காலகட்டம் முக்கியமானதாக உள்ளது என்று கூறினார் இந்த நோய் தொற்றுக்கான தடுப்பு மருந்து கண்டபிடிக்கப்படும் வரை முக கவசம் அணிவது தனிநபர் இடைவெளியை பின்பற்றுவது கை கத்தம் பராமரிப்பது போன்றவற்றை பொதுமக்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார்

ஜனவரி மாதம் எட்டாம் தேதி முதல் பாதிப்பு உறுதி செப்யப்பட்டதிலிருந்து இன்று வரை இந்த நோய் தொற்றை கட்டுப்படுத்தவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளையும் அமைச்சள் எடுத்துரைத்தாா்

இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக இரவு பகல் பாராமல் பணியாற்றி வரும் மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவம்சார் பணியாளர்கள் மற்றும் இதர துறையைச் சார்ந்த முன்களப் பணியாளர்களுக்கு தாம் பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் ஹர்ஷவர்தன் கூறினார் இந்த நோய் தொற்று குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் மருத்துவமனைகளின் தலைமைப் பொறுப்பில் உள்ளவா்களும் முக்கிய பங்கு வகிக்க வேண்டுமென்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் இதற்கிடையே மக்கள் விழிப்புணர்வு இயக்கத்தின் ஒரு பகுதியாக நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் திரு கே எஸ் மூர்த்தி முக கவசம் அணிய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார்

மருந்து உற்பத்தி தொடர்பான சா்வதேச காணொலி கருத்தரங்கில் நேற்று அவர் உரையாற்றினார் மருந்து ஏற்றுமதியிலும் இந்தியா சிறந்து விளங்குவதாக அவர் குறிப்பிட்டார் மருந்து பூங்காக்களை உருவாக்குவதற்கான திட்டங்கள் அண்மையில் தொடங்கி ஏழு வைக்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார் மருந்து துறையில் முதலீடு செய்வதற்கு தற்போது நல்ல சூழ்நிலை நிலவி வருவதாகவும் அமைச்சள் தெரிவித்தார் மாநில சுற்றுவாத் துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் இரண்டு நாள் காணொலி மாநாட்டினை மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சா் திரு பிரகலாத் சிங் பாட்டீல் இன்று தொடங்கி வைக்கிறாா் உள்நாட்டு சுற்றுவாவை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது

முன்னாள் குடியரசுத் தலைவர் பாரத ரத்னா டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாமின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் தலைவர் மாளிகையில் அப்துல் கலாமின் திருவுருவப்படத்திற்கு மல்துவி மரியாதை செலுத்தினார் இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு விடுத்துள்ள செய்தியில் எளிமை மற்றும் அறிவிள் இலக்கணமாக டாக்டர் அப்துல் கலாம் திகழ்ந்தார் என்று கூறியுள்ளார் பிரதமா் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள செய்தியில் நாட்டின் வளா்ச்சிக்காக அப்துல்கலாம் ஆற்றிய பணி அளப்பறியது என்று கூறியுள்ளார்

அப்துல்கலாமின் வாழ்க்கைப் பயணம் நாட்டு மக்களுக்கு உந்து சக்தியாக உள்ளது என்றும் திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டுள்ளார் தமிழக அரசின் சார்பில் இந்நாள் இளைஞர் எழுச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது கனவு கானுங்கள் கனவுகளிலிருந்து சிந்தனைகள் பிறக்கும் சிந்தனைகள் செயல்களாகும் என இளைஞர்களுக்கு என்றும் வழிகாட்டியாகத் திகழும் அப்துல் கலாமின் பிறந்த நாளில் அவரை வணங்கி போற்றுவதாக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இந்தியாவை உருவாக்க வேண்டுமென்ற அப்துல்கலாமின் கனவினை வளமான நனவாக்க இந்நாளில் உறுதியேற்றுக் கொள்வோம் என்று உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார் ரமேஸ்வரத்தில் உள்ள அப்துல்கலாமின் நினைவிடத்தில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் அப்துல் கலாமின் குடும்பத்தினரும் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டே வேளாண் சுட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திரசிங் கூறியுள்ளார் தமது மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட விவசாயிகள் இளைஞர்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் தலைவர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக அவர் உரையாற்றினார் புதிய வேளாண் சட்டங்கள் மூலம் விவசாயிகளுக்கு எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் வேளாண் துறையில் இளைஞா்களுக்கு தொழில் வாய்ப்புக்களை உருவாக்கித் தருவதற்கும் இந்த சீர்திருத்த நடவடிக்கைகள் உதவிடும் என்றும் டாக்டர் ஜிதேந்திரசிங் குறிப்பிட்டார் இதற்கிடையே இந்த வேளாண் சட்டங்கள் தொடர்பாக விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளோடு மத்திய அரசு தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகிறது இது தொடர்பாக வேளாண்துறை செயலர் இந்த சட்டங்களினால் ஏற்படும் பலன்கள் குறித்து எடுத்துரைத்து வருகிறார் சர்வதேச கை கழுவும் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதனையொட்டி தலைவர்கள் பலர் இதன் அவசியத்தை வலியுறுத்தி கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர் இது தொடர்பான விழிப்புணர்வு இயக்கத்தை உத்திரபிரதேச மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் இன்று தொடங்கி வைத்தாா்

கை களை சோப்புப் போட்டு கழுவுவதன் மூவம் உடல் தூய்மையை பராமரிக்க முடியும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார்

டென்மார்க் ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியின் கால் இறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் இந்தியாவின் பூரீகாந்த் மற்றும் லக்ஷயா சென் இன்று பங்கேற்கின்றனர் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்களூரு அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது